போக்குவரத்திற்கான வழித்தடத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார்

அறிவியல் கல்லூரிகளை மாநில அரசு ஏற்படுத்தி வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

செய்தது

விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் கிழக்கு பகுதிக்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்டசரக்கு போக்குவரத்திற்கான வழித்தடத்தை பிரதமா திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார்

பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின்கீழ் புதிய இந்தியாவை கட்டமைக்க் சரக்கு போக்குவரத்து ரயில்பாதை உதவியாக இருக்கும் என்று கூறினாா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வேத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த புதிய ரயில் வழித்தடம் சரக்கு போக்குவரத்தில் பல்வேறு வாய்ப்புக்களை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இதன் மூலம் மாநிலத்தின் வளர்ச்சி மேலும் வலுப்பெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார்

நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்துக் செல்லும் வகையில் பாரம்பரிய அறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் மூலம் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் பெங்களூரு அருகே கோஸ்கோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் வருங்கால சந்ததியினருக்கு உதவிடும் வகையில் பல்வேறு வசதிகளை உருவாக்கிய விஞ்ஞானிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தில்லியில் போராடி வரும் விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது விவசாய சங்கங்களுடன் மத்திய அரசு நடத்தும் ஆறாவது கற்று பேச்சுவார்த்தை இது என்பது குறிப்பிடத்தக்கது

இந்தப் பேச்சுவார்த்தையின்போது வேளாண் சட்டங்கள் குறைந்த பட்ச ஆதார விலை காற்றின் தரம் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட அம்சங்களும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகளின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகாண மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அக்கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது விவசாயிகளின் நலன் மற்றும் வேளாண் துறையை வலுப்படுத்தும் வகையில் தேசிய ஜனநாயகக் கூட்டனி அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது லடாக் யூனியன் பிரதேசத்திற்கான தனி வாளிலை ஆய்வு மையம் இன்று தொடங்கப்பட்டது மத்திய புவிசார் அறிவியல் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் காணொலி காட்சி மூவம் இதனை தொடங்கி வைத்தார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் லடாக் யூளியன் பிரதேசத்தை மேம்படுத்துவது குறித்து மத்திய அரசின் உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டுள்ளதாகக் கூறினார்

ஷெட்டியூல்டு வகுப்பு மாணவர்களின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஷெட்டியூல்டு வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வியை பயிலும் வகையில் அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

பயனிகளின் பாதுகாப்பைக் கருத்தில் கொண்டு ஒட்டுநருக்கு அருகில் முன்னிறுக்கையில் அமர்ந்து பயணிக்கும் பயணிகளுக்கும் காற்றுப் பை வசதி அளிப்பதை கட்டாயமாக்க மத்திய சாவைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது இதன்படி புதிய ரக வாகனங்களுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதலும் தற்போது செயல்பாட்டில் உள்ள வாகனங்களுக்கு வரும் ஜூன் ஒன்றாம் தேதி முதலும் இத்திட்டத்தை அமல்படுத்த கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகத்தின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தொடர்பான அறிவிப்பு அமைச்சகத்தின் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது

ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் கல்வி பயிலவேண்டும் என்பதற்காகவே அதிக அளவில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை மாநில அரசு ஏற்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் கட்டப்படும் வீடுகள் மேலும் தரமாக இருக்கவேண்டும் என்பதற்காக அதற்கான நிதி உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் நாமக்கல்லில் அரசு மருத்துவக்கல்லூரி கட்டுமாள பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் கடந்த ஐந்தாண்டுகளில் தமிழக அரசு மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் சாலையோர வியாபாரிகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக சாலையோர வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ராமநாதபுரத்தில் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்தியக் குழு இன்று ஆய்வு செய்தது புயல் காரணமாக இம்மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து மத்தியக் குழுவினருக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் திரு பணீந்தரரெட்டி மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆகியோர் விளக்கி கூறினர் புரவி புயவால் மீன்பிடி படகுகளுக்கும் பயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் மத்தியக்குழுவினர் கேட்டறிந்தனர் மத்தியப் பிரதேச மாநிலத்தில் மத சுதந்திரம் தொடர்பான அவசர சட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு நரோத்தம் மிஸ்ரா இந்த அவசர சுட்டம் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகக் கூறினார் இந்த அவசர சுட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவைக் குழு கடந்த சனிக்கிழமையன்று ஒப்புதல் வழங்கிய நிலையில் இதுதொடர்பாள சுட்ட மசோதா ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது

அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தின்கீழ் அடுத்த ஆறு மாதங்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டத்தை தில்வி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று தொடங்கி வைத்தார் தில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பள்ளி மாணவர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார் பிள்ளர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் குழந்தைகளுக்கு உரிய முறையில் ஊட்டச்சத்து வழங்குவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார்

பயனாளிகள் குறித்த தகவல்கள் தடுப்பூசி ஒதுக்கீடு தடுப்பூசி தொடர்பான தகவல்கள் குறிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு சிறப்பு குழுக்களாக பிரிக்கப்பட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது